நிதிஷ்குமார் பதவியேற்றார் துணை முதலமைச்சர்களாக பிஜேபி உறுப்பினர்கள் இரண்டு பேர் பதவியேற்றனர்

இனி விரிவான செய்திகள் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்று நடைபெறவுள்ளது ரஷ்யா ஏற்பாடு செய்துள்ள இக்காணொலி காட்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் சர்வதேச ஸ்திரதன்மை பாதுகாப்பு அம்சங்கள் பரிமாற்றம் புதிய கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சி ஆகியவற்றின் தலைப்பில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது

பீகார் முதலமைச்சராக திரு

பாட்னாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பகு சவுகான் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பிஜேபி உறுப்பினர்கள் திரு தர்கிஷோர் பிரசாத் திருமதி ரேணுதேவிஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவி ஏற்றுக் கொண்டனர்

இதில் பிஜேபி உறப்பினர்கள் பேரும் ஐக்கிய ஏழு ஜம்த பேரும் இடம்பெற்றுள்ளனர் விகாஷீல் இன்ஸான் கட்சி மற்றும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த தலா ஒரு உறுப்பினர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

டுவிட்டரில் அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து பாடுபடும் என்று கூறியுள்ளார் பீகார் மாநில மக்களின் நலன்களுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று பிரதமர் உறுதி அளித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் சட்டக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் மறைமுக வரி கட்டமைப்பு மூலம் உள்ளீடு வரியை பெறுவதற்காக போலியாக தயாரிக்கப்படும் ரசீது தொடர்பான விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது

உள்ளீடு வரியை பெறுவதற்காக மட்டுமல்லாமல் வரி ஏய்ப்பு வங்கி மோசடி சுட்ட விரோத பணபரிவர்த்தனை ஆகியவற்றிற்காகவும் போலியாக ரசீது தயாரிக்கப்படுவது கண்டறியப்பட்டது இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்க கடற்படைகள் இணைந்து வடக்கு அரபிக்கடலில் இரண்டாம் கட்ட கூட்டு பயிற்சியை இன்று தொடங்குகின்றன இந்திய கடற்படையின் விக்கிரமாதித்யா போர் கப்பல் அமெரிக்க கடற்படையின் நிமிட்ஸ் போர் கப்பல் ஆகியவை கூட்டு பயிற்சியில் ஈடுபடவுள்ளன நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இக்கூட்டு பயிற்சியில் நீர் மூழ்கி கப்பல் மற்றும் விமானங்களும் இடம்பெறவுள்ளன எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துதல் பயிற்சி ஆகியவையும் இக்கூட்டுப்பயிற்சியில் மேற்கொள்ளப்படுகிறது

எய்ம்ஸ் உள்ளிட்ட மத்திய அரசின் உயர் சிறப்பு மருத்துவ கல்வி நிலையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத்தேர்வு எழுதம் தமிழக மாணவர்களின் வசதிக்காக தமிழகத்தில் கூடுதலாக தேர்வு மையங்களை அமைக்க வேண்டுமென்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா்

இதேபோன்று தமிழகத்தில் இருந்து ஹஜ் புனித யாத்திரை செல்லும் பயனிகளின் வசதிக்காக சென்னையில் இருந்து நேரடி விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமருக்கு எழுதிய மற்றொரு கடிதத்தில் முதலமைச்சா் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் தமிழக ஹஜ் யாதீகா்களுக்கு கொச்சியில் இருந்து செல்லும் விமானங்களில் பயணம் செய்ய அமைதி வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஹஜ் முத்த குடிமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் அவர்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டுச் செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் கன மழை பெய்து வருவதால் பொது மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து அந்த அஆணையம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஒருவாரத்திற்கு தேவையான அத்யாவசியப் பொருட்கள் மருந்து முக கவசங்கள் டார்ச்லைட் பேட்டரி சமையல் எரிவாயு மற்றும் மண்ணெண்ணெய் போன்றவற்றை இருப்பு வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் அடிக்கடி இடி மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மரத்தடி மற்றும் திறந்தவெளியில் இருக்கக்கூடாது என்றும் நீாநிலைகளில் குளிப்பதை தவிர்க்குமாறும் அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் மழை வெள்ளம் மற்றும் இடி மின்னல் பற்றிய இரண்டு விழிப்புணா்வு குறும்படங்களையும் தமிழ்நாடு பேரிடர் பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் குப்வாரா மற்றும் பந்திப்பூரா மாவட்டங்களில் இன்று லேசான பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் பனிச்சரிவு ஏற்படும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு அடி உயரத்திற்கு பளி பொழிவு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புளித அமர்நாத்ஜி குகை மற்றும் ஷேஸ்நாக் பகுதிகளிலும் இரண்டு அடி உயரத்திற்கு பளிப்பொழிவு இருந்ததாக கூறப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநில சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் ப்ரீ பள்வர்லால் மேக்வால் மறைவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து குடியரசுத்தலைவர் விடுத்துள்ள அரசியல்வாதியாக திகழ்ந்த ப்ரீ பள்வர்வால் மேக்வால் அடித்தட்ட மக்களின் நலனுக்கூக பாடுபட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறந்த அரசியல்வாதியாக திகழ்ந்த ஸ்ரீ பள்வர்வால் மேக்வாலின் மறைவு வருத்தம் அளிப்பதாகவும் அள்னாரது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக்கொள்வதாகக் கூறியுள்ளார்

முன்னாள் இந்திய ஹாக்கி ஆலிம்பிக் வீரர் மொஹிந்தர் பால் சிங் கின் மருத்துவ சிகிச்சைக்காக பத்து லட்சும் ரூபாயை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது சிறுநீரக சிகிச்சை பெற்றுவரும் அவருக்கு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தேசிய நல நிதியிலிருந்து இத்தொகை அளிக்கப்பட்டுள்ளது அண்மையில் அவருடைய மனைவி திருமதி ஷிவ்ஜித் சிங் மற்றும் ஹாக்கி வீரர்கள் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூவை சந்தித்து பேசியிருந்தனர்